குழந்தைகளின் ஒட்டுமொத்தவளர்ச்சிக்குஉதவும் வகையில் பொம்மைகள் தயாரிப்பதில் புதுமைகளை புகுத்த இளம் தொழில் முனைவோர் முன்வரவேண்டும் என்றுபிரதமர் திரு நரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார்

பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றுமத்தியபனியாளர் நலத்துறைஅமைச்சர் திரு ஜிதேந்திரசிய் கூறியுள்ளார்

இப்ராஹிம் தங்களதுநாட்டில் இருப்பதைபாகிஸ்தான் ஒப்புக் கொண்டுள்ளது குழந்தைகளின் ஒட்டுமொத்தவளர்ச்சிக்குஉதவும் வகையில் பொம்மைகள் தயாரிப்பதில் புதுமைகளை புகுத்த இளம் தொழில் முனைவோர் முன்வரவேண்டும் என்றுபிரதமர் திரு நரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியிலிருந்துகாணொலிக் காட்சிவாயிலாகபொம்மைஉற்பத்தியாளர்களுடன் நேற்றுகலந்துரையாடியபோது இதனைதெரிவித்தபிரதமர் இத்துறையின் வளர்ச்சிக்குமத்தியஅரகஉதவிசெய்யும் என்றுகூறினார் குழந்தைகளின் உடல்திறலுக்குஉதவும் வகையிலாளபொம்மைகளைஅதிகமாகஉற்பத்திசெய்யவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இதபோன்றபொம்மைகளைவடிவமைக்கும் வகையில் ஹாக்கத்தாள் போட்டிகளைகல்விநிறுவனங்கள் ஏற்பாடுசெய்யவேண்டும் என்றும் அவர் யோசனைகூறினார் கற்றுச் சூழலுக்குமாசு இல்லாதவகையில் பொம்மைகளின் தயாரிப்பு இருப்பதில் நாம் அதிககவனம் செலுத்தவேண்டும் என்றும் பிரதமர் கூறினார் பொம்மைஉற்பத்தியிலும் மிகப் பெரியவளர்ச்சியை இந்தியாளட்டவேண்டும் என்பதும் கயசார்பு பொருளாதாரத்தின் கனவுகளில் ஒன்றுஎன்றும் திரு நரேந்திரமோடிதெரிவித்தார் பாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று புதுதில்லியில் தேசியபாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜீத் தோவல் முப்படைகளின் தலைமைத் தளபதிஜென்ரல் பிபின்ராவத் முப்படைகளின் தளபதிகள் ஆகியோருடன் பாதுகாப்பு நிலைமைகள் குறித்துஆலோசனைநடத்தினார் லடாக்கில் எல்லைக்கட்டுப்பாட்டுகோட்டுப் பகுதியில் தற்போதுள்ளநிலவரம் குறித்து இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகசெய்திகள் தெரிவிக்கின்றன இந்திய சீனஎல்லைப் பகுதியில் அமைதியைஏற்படுத்த இருதரப்பிலும் ராணுவ அதிகாரநிலையில் ஐந்துசுற்றுப் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன பல்வேறுபணிகளுக்குஆட்களைதேர்வு செய்ய ப் தேசியபணியாளர் தேர்வு முகமைநடத்தும் பொதுவானதகுதித் தேர்வைமாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றுமத்தியபணியாளர் நலத்துறைஅமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் கூறியுள்ளார் தேர்வு முகமையின் மதிப்பெண்கள் மாநிலமற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ளபணியாளர் தேர்வாணையங்களுடன் பகிர்ந்துகொள்ளப்படும் என்றுஅவர் கூறியுள்ளார் பொதுத்துறைநிறவனங்களிடமும் இந்தமதிப்பெண்கள் பகிர்ந்தகொள்ளப்படும் என்றும் பின்னர் தனியார் நிறுவனங்களுக்கும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆட்களைதேர்வு செய்யும்போதமாநிலமற்றம் யூனியன் பிரதேசங்களுக்குஆகும் செலவும் நேரமும் இதன்மூலம் மிச்சமாகும் என்றுஅவர் கூறினார் வேலைதேடும் இளைஞர்களுக்கும் இத்தகையவசதிபெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்காகதேசியதேர்வு முகமை மாநிலமற்றும் யூனியன் பிரதேசஅரசுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தைசெய்துகொள்ளும் என்றும் அவர் கூறினார் இதுதொடர்பாக பல்வேறுமாநிலஅரசுகளுடன் மத்தியப் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறைதொடர்பு கொண்டதாகவும் மதிப்பெண்களைபகிர்ந்துகொள்ளும் தேசியதேர்வு முகமையின் யோசனைக்குவரவேற்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

புதுதில்லியில் நேற்றுசெய்தியாளர்கள் எழுப்பியகேள்விகளுக்குபதிலளித்தவெளியுறவுத்துறைசெய்திதொடர்பாளர் திரு

ஐம்முகாஷ்மீர் விவகாரம் அனைத்தும் இந்தியாவின் உள்நாட்டுவிவகாரம் என்றும் இதற்குதொடர்பில்லாதவர்கள் எவரும் அதுகுறித்துபேசக்கூடாதுஎன்றும் அவர் தெரிவித்தார் பாகிஸ்தான் வழியாகசீனாமேற்கொண்டுவரும் பொருளாதாரவழித்தடம் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டில் எந்தமாற்றமும் இல்லைஎன்றும் அவர் கூறினார் இதுகுறித்துஏற்கனவே இந்தியாபலமுறைசீனாவிடமும் பாகிஸ்தானிடமும் தெளிவாககூறியுள்ளதுஎன்றும் திரு

பாகிஸ்தான் சட்டவிரோதமாகஆக்கிரமித்துள்ள இந்தியாவின் நிலப்பகுதிவழியாகஅந்ததொழில்தடம் அமைக்கப்படுவதை இந்தியாதொடர்ந்துஎதிர்த்துவருவதாகவும் அவர் கூறினார் உத்தரபிரதேசமாநிலசட்டப்பேரவையின் குறுகியகாலகூட்டத்தொடர் நேற்றுடன் நிறைவடைந்தது இதையடுத்து சட்டப்பேரவைக் கூட்டம் மறுதேதிகுறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது

மருத்துவம் சார்ந்தபணிகள் இதன்படி மருந்தகங்கள் பால்விநியோகம் தவிரவேறுஎதற்கும் இன்றுஅனுமதி இல்லைஎன்றுகாவல்துறைஅறிவித்துள்ளது

அடுத்துபொதுமக்கள் தேவையில்லாமல் முழுஊரடங்கை வீட்டைவிட்டுவெளியேவருவதைதவிர்க்குமாறுகாவல்துறைகேட்டுக் கொண்டுள்ளது மாநிலம் முழுவதும் காவல்துறையினர் தீவிரகண்காணிப்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

தில்லிரானுவமருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமுன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி உடல்நிலை தொடர்ந்துகவலைக்கிடமாகஉள்ளது நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டஅவருக்குஉயிர்காக்கும் சாதனங்கள் உதவியுடன் சிகிச்சைஅளிக்கப்பட்டுவருவதாகவும் அவரதுடடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் சீராக இருப்பதாகவும் ராணுவமருத்துவமனைகூறியுள்ளது மும்பைதொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தேடப்பட்டுவரும் தலைமறைவு குற்றவாளிதாவூத் இப்ராஹிம் தங்களதுநாட்டில் இருப்பதைபாகிஸ்தான் ஒப்புக் கொண்டுள்ளது

ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார்